பிரதமர் திரு நரேந்திரமோடி தம்மை தேர்ந்தெடுத்த வாரணாசி தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக அங்கு சென்றார் சிக்கிம் மாநில முதலமைச்சராக திரு பிரேம்சிங் கோலே இன்று பதவியேற்றார்

மனு மீது பதில் அளிக்குமாறு அவருக்கு தில்லி உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இந்தியா நோக்கி இலங்கையில் இருந்து தீவிரவாதிகள் வருவதாக வந்த செய்திகளை அடுத்து இலங்கை கடற்படை கண்காணிப்பை தீவிரபடுத்தியுள்ளது

பிரரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் போட்டியில் ஆஞ்சலிக் கர்பர் வீனஸ் வில்லியம்ஸ் ஆகியோர் முதல் சுற்றிலே தோல்வியடைந்தார்கள் மக்களவை தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்ற பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று வாரணாசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வழிபாடு நடத்தினார் அவருடன் பிஜேபி தலைவா் திரு அமித் ஷா உத்திரபிரதேச முதலமைச்சா் திரு யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் சென்றிருந்தார்கள்

பிரதமர் திரு மோடிக்கும் அவரது அமைச்சரவை சகாக்களுக்கும் குடியரசு தலைவர் மாளிகையில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணமும் ரகசியகாப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார் வியாழன் அன்று மாலை இந்த கோலாகல நிகழ்ச்சி நடக்கிறது இரண்டாவது முறையாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பதவியேற்க உள்ளதை அடுத்து அவருக்கு பாகிஸ்தா்ன் பிரதமா் திரு இம்ரான் கான் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தாா் அவரது வாழ்த்துக்கு பதிலுரைத்த இந்திய பிரதமர் இந்த பிராந்தியத்தில் அமைதியையிம் வளத்தையும் ஏற்படுத்த பரஸ்பர நம்பிக்கை உருவாக்கப்பட்டு தீவிரவாதம் இல்லாத சசூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று கூறியதாக வெளியுறவு அமைச்சக செய்திகுறிப்பு தெரிவிக்கிறது அண்டை நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வதற்கு தாம் முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் மோதி அவரிடம் தெரிவித்தார் வறுமை ஒழிப்பில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற தமது முந்தைய ஆலோசனையை பிரதமர் நினைவு படுத்தியதாகவும் அந்த குறிப்பு தெரிவிக்கிறது மாலத்தீவு முன்னாள் அதிபர் திரு முகமத் நசீத்தும் நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் திரு மாதவ்வும் பிரதமருக்கு தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார்கள் இந்தியாவை பிரச்சனைகள் இல்லாத ஒரு நாடாக மாற்றுவதற்கு மக்கள் அளித்த வாய்ப்பே இந்த தேர்தலில் பெற்ற வெற்றி என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் அகமதாபாதில் நேற்று நடந்த கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மக்களின் மனசாட்சியை தட்டிஎழு்ப்பி நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல இது அறிய வாய்ப்பு என்றார் உலக அரங்கில் இந்தியா இழந்து விட்ட அந்தஸ்தை மீண்டும் பெறுவதற்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு இது என்று குறிப்பிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மீண்டும் இந்தியாவை உலக அரங்கில் மிளிர செய்வோம் என்பதில் சந்தேகம் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக கூறினார் காந்திநகரில் தமது தாயரை சந்தித்து அவரிடம் பிரதமர் ஆசி பெற்றார் சிக்கிம் மாநில முதலமைச்சராக மாநில சட்டமன்ற தேர்தலலில் வெற்றி பெற்ற சிக்கிம் க்ராந்திகாரி மோர்ச்சா தலைவர் திரு பிரேம்சிங் தமங் முதரலமைச்சராக இன்று பதவியேற்றுக் கொண்டார் தலைநகர் கேங்டாக்கில் உள்ள பல்ஜோர் விளையாட்டு மைதானத்தில் ஆயிரக்கணக்காண கட்சித் தொண்டர்கள் மத்தியில் மாநில ஆளுநர் திரு கங்கா பிரசாத் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தேர்தலில் சிக்கிம் க்ராந்திகாரி முன்னணி வெற்றி பெற்றதை அடுத்து திரு தமங்கை ஆட்சி அமைக்கும்படி ஆளுநர் அழைப்பு விடுத்திருந்தார்

அண்மையில் நடந்த அருணாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற பிஜேபி அமைக்கும் அரசுக்கு ஆதரவளிப்பது குறித்து ஐக்கிய ஜனதாதள் கட்சி பிஜேபி தலைவர்களோடு விவாதித்து முடிவு எடுக்கும் இது தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை அந்த கட்சியின் தலைவர் திரு நிதிஷ் குமாருக்கு கட்சி வழங்கியுள்ளது

அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக இருந்த திரு பேமா காண்டுவும் அவரது அமைச்சர்களும் ஆளுநர் டாக்டர் பி

மிஸ்ராவிடம் ராஜினாமா கடிதங்களை நேற்று வழங்கினார்கள் புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை நீடிக்குமாறு அவர்களை ஆளுநர் கேட்டுக்கொண்டார் ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிஜுஜனதாதள் தலைவர் திரு நவீன் பட்நாயக்கை ஆட்சி அமைக்கும்படி அந்த மாநில ஆளுநர் பேராசிரியர் கணேஷிலால் அழைப்பு விடுத்துள்ளார்

சட்ட விரோத பணம் கடத்தில் வழக்கில் திரு ராபாட் வத்ராவுக்கு வழங்கப்பட்ட முன் ஜாமீனை ரத்து செய்யக்கோரி அமலாக்க பிரிவு தொடர்ந்த வழக்கில் பதில் அளிக்குமாறு திரு வத்ராவுக்கு தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏப்ரல் முதல் தேதி பிற்பிக்கப்பட்ட முன் ஜாமீன் உத்தரவை எதிர்த்து அமலாக்க பிரிவு தொடர்ந்த வழக்கில் நீதிபதி திரு ச்ந்திரசேகர் இந்த உத்தரவை பிறப்பித்தார் திரு வத்ராவுடன் முன் ஜாமீன் வழங்கப்பட்ட அவருக்கு நெருக்கமான திரு மனோஜ் அரோரவுக்கும் நோட்டீஸ் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

சாரதா பொன்சி நிதி நிறுவன முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக கொல்கத்தா காவல்துறை முன்னாள் ஆணையாளர் திரு ராஜுவ் குமார் நேரில் ஆஜராகும்படி சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது மாநில காவல்துறை சிஐடி பிரிவின் கூடுதல் தலைமை இயக்குநராக திரு ராஜுவ்குமாரை மாநில அரசு மீண்டும் நியமித்ததும் இந்த சம்மன் பிறப்பிக்கப்பட்டுள்ளது திரு ராஜுவ் குமாரை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள பலழறை முயற்ச்சித்தும்

திரு ராஜுவ் குமாரை தேடுவதற்கான நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் அவரது நினைவிடமான சாந்தி வனத்தில் சா்வசமய வழிபாடு நடைபெற்றது இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்த செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்கான நேருவின் பங்களிப்பை நாட்டு மக்கள் நினைவுகூர்ந்துள்ளார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் திருமதி சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தலைவர்கள் பலரும் ஜவஹர்லால் நினைவிடத்தில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இலங்கையில் இருந்து சில தீவிரவாதிகள் இந்தியா நோக்கி படகில் புறப்பட்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்தியை அடுத்து இலங்கை கடற்படை அதன் வடக்கு கடலோர பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரபடுத்தியுள்ளது ஊடகங்களில் இந்த தகவல் வந்த போதிலும் இலங்கை புலனாய்வு அமைப்பு ஏதுவும் அத்தகைய தகவலை கொடுக்க வில்லை என்று இலங்கை கடற்படையின் செய்திதொடர்பாளர் கூறியிருக்கிறார் ஈஸ்டர் பண்டிகை தினத்தில் இலங்கை ஆலயங்களில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு பின்னர் சிறப்பு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றும் சுட்ட விரோதமாக ஆட்களோ சரக்குகளோ எடுத்து செல்வதை கடற்படையினர் தடுத்து நிறுத்துகிறார்கள் என்றும் அவர் கூறினார்

இதை அடுத்து கேரளா கடலோர பகுதிகளிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது

ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் இந்தாண்டு தேர்தல் முடிவுகள்அறிவிக்கப்பட்டுள்ளன

ஜப்பான் நாட்டின் புதிய மன்னருக்கு நேரில் வாழ்த்து தொவித்த முதல் உலக தலைவர் என்ற பெருமையை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பெறுகிறார் அவர் புதிய மன்னர் நாரு ஹிட்டோவை அவரது மாளிகையில் சந்தித்து வாழத்து கூறினார் அதிபர் டிம்புக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது

பெரு நாட்டில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது

சக்தி வாய்ந்த இந்த நிலநடுக்கதில் வீடுகள் இடிந்தன சாலைகளில் தடை ஏற்பட்டது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது

பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆஞ்சலிக் கா்பா் வீனஸ் வில்லியம்ஸ் ஆகியோா் முதல் சுற்றிலேயேஅதிர்ச்சி தோல்வியடைந்தார்கள்